திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

பிரதமர் தெரிவித்துள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமா திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இமாச்சலப் பிரதேச மாநிலம் ரோட்டங்கில் உலகின் நீண்ட அடல் கரங்கப் பாதையை அவர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் பின்னா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் சாலைகள் பாலங்கள் மற்றம் சுரங்கப் பாதைகள் அமைக்கும் பணிகள் தரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார் இதன் மூலம் பாதுகாப்பு படையினரும் பொது மக்களும் பயனடைவர் என்றும் அவர் தெரிவித்தார்

சுயசா்பு பாரத இயக்கத்தின் கீழ் நவீன அயுதங்களின் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் பல்வேறு மறு சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா்

இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த சுரங்க பாதையை கூடுதல் செலவு இல்லாமல் குறித்த காலத்தில் முடித்த எல்லைப்புற சாலை நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்தாா் இந்த சுரங்க பாதை பாதுகாப்பு படையினருக்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் இமாச்சலப் பிரதேச மாநில முதலமைச்சள் திரு ஜெயராம் தாக்கூர் மத்திய நிதி துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் முப்படை தலைமை தளபதி திரு பிபின் ராவத் ராணுவ தலைமை தளபதி திரு எம் எம் நரவனே ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசநலன் மற்றும் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்தங்கள மேற்கொள்ள பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலம் சோலங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதளை தெரிவிக்கார் தேர்தல் பயம் காரணமாக போதிய துணிச்சல் இல்லாததால் முந்தைய அரசுகள் இதபோன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தவறிவிட்டதாக அவர் குறை கூறினார் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவோர் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள் என்பதோடு இடைத் தரகர்களுக்கு எதிராக தமது அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் அச்சம் அடைந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோன்று தொழிலாளர் துறை சீர்திருத்தங்கள் பற்றி குறிப்பிட்ட அவர் ஆண்களுக்கு இணையாக பெண் தொழிலாளர்களுக்கும் சமஊதியம் மற்றும் இதர வாய்ப்புகள் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியாவை அடைய ஏதுவாக இதபோன்ற சீர்திருத்தங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் நடைமுறைகளும் தற்போதைய காலகட்டத்திற்கு உதவாது என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தமது அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயிகளிடையே மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு காணப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேகர் தெரிவித்துள்ளார் பனாஜி அருகே பிஜேபி சூர்பில் நடைபெற்ற விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியல் காரணங்களுக்காக பஞ்சாபில் மட்டும் சிரோன்மனி அகாலிதளம் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார் கடந்த காலங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நீதி கிடடக்க செய்யவேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த திரு ஏரத் பவார் வேளாண் அமைச்சராக இருந்தபோது விவசாயிகள் நலன் தொடர்பாக சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை செயல்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பீகார் சுட்டப்பேரவை தேர்தலையொட்டி ராஷ்ட்ரீய ஐனதா தள் கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு இறதிகட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் இந்த கூட்டணியில் இடதசாரி கட்சிகளுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டுள்ள இழுபறி நிலை விரைவில் முடிவுக்கு வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊரடங்கு காலத்தில் தவனை தவறிய வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை கைவிட தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான வழக்கில் இன்று மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாணப் பத்திரத்தில் ஊரடங்கு காரணமாக கடளை திருப்பி செலுத்த அவகாசம் அளிக்கப்பட்ட ஆறு மாத காலத்திற்கு இரண்டு கோடி ருபாய் வரையிலாள தனிநபர் கடன்கள் வீட்டுக்கடன் கல்விக்கடன் மற்றும் சிறதொழில் கடன்கள் போன்றவற்றின் மீதான கூட்டுவட்டி தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்திற்கான ஒட்டுமொத்த வட்டியையும் தள்ளுபடி செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் இதுபோன்ற தள்ளுபடி செய்தால் வங்கிகளுக்கு சுமார் ஆறு லட்சம் கோடி ருபாய் கடன் சுமை ஏற்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வரவேற்பு தெரிவித்துள்ளார் கோவிட் பாதிப்பால் வருவாய் இழந்து தவிக்கும் கடன்தாரர்களுக்கு இது நிம்மதி அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இதர நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் இந்நோய் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் விகிதம் குறைந்த அளவில் உள்ளது

தமிழக அரசு அறிவித்துள்ள தளா்வுகளை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு படிப்படியாக திறக்கப்பட்டு வருகின்றன அம்மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் மற்றும் கோத்தகிரியில் உள்ள முக்கிய கற்றுலா தலங்களை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்